உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு ராதாமோகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட பணக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன

பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழக சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் தமிழக அரசின் நிதிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள் இதில் இடம்பெறும் என்று குறிப்பிட்டார் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கூட்டணி குறித்து அஇஅதிமுக தெரிவிக்கும் என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் திரு தெயக்குமார் தெரிவித்தார்

தரமான மருத்துவம் ஏழை மக்களுக்கு கிடைக்க போலி மருத்துவர்களை அடையாளம் காணவும் தரமற்ற மருந்து விற்பனையை அகற்றுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஆன்லைன் மூலமான மருந்து பொருட்கள் விற்பனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் விஜயபாஸ்கள் அரசு விதிகளை பின்பற்றும் நிறுவனங்களுக்கு இந்த சுட்டம் கூடுதல் பலனளிக்கும் என்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கள் சின்னத்தை ஒதுக்க தற்போது உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமா் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது வனத்துறையும் இது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் அமலாக்கப்பிரிவு அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் இன்று விசாரணைக்கு ஆஐரானார் இந்த வழக்கில் சிபிற பதிவு செய்துள்ள விவரங்களையும் சிபிற அதிகாரிகளிடம் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது சுட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் திரு ராபர்ட் வத்ரா இன்று புதுதில்லியில் அமலாக்கப் பிரிவு முன் இன்று ஆஜரானாா் லண்டனில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வாங்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வழக்கில் தில்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த வாரம் உத்தரவிட்டது இருப்பினும் அமலாக்கப் பிரிவு முன் ஆஜராக வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது கிராம சபையில் வாக்கெடுப்பு நடத்தி மதுக்கடைகளை மூட வகை செய்யும் புதிய சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே கட்டமாக அனைத்து மதுக்கடைகளையும் நடைமுறைப்படுத்தினால் அதனை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பார்கள் என்றும் திரு ராமதாசு தெரிவித்துள்ளார்

ராணுவத்தில் சேர்வதற்கான பொது நுழைவுத்தேர்வு சென்னைக்குப் பதிலாக கோயம்புத்தூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமின் விவசாயிகள் நலத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மாநில முதலமைச்சாகளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்

மூன்று தவணையாக இந்த தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

ரிசர்வ் வங்கியின் இரண்டு மாத கொள்கை இன்று வெளியிடப்பட்டது ரிசர்வ் வங்கியின் கவர்னா் திரு சக்திகாந்ததாஸ் மும்பையில் இதனை வெளியிட்டு பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு ஒருமனதாக ஆய்வுக்குழுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் கடனுக்கான அடிப்படை வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வரும் நிதியாண்டின் முதல் காலாண்டில் பணவீக்கம் மூன்று புள்ளி இரண்டு முதல் மூன்று புள்ளி நான்காக இருக்கும் என்று இந்த கொள்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திவாவாகும் நிலையில் உள்ள நிறுவனங்கள் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்கு வெளிக்கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளாா் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பால் சிறு வர்தகர்கள் மற்றும் வீட்டுக்கடன் வைத்துள்ளவர்கள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கூடுதல் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் பொருளாதாரத்தில் சம நிலையை ஏற்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் இன்றைய அறிவிப்பு கூடுதல் வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களில் பேராசியர்கள் நியமனம் தொடர்பாக வரிசை முறைப்படியான பட்டியலை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் பகுஜன் சமாஜ் திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் அவைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு பலமுறை கேட்டுக் கொண்ட பின்னரும் அமளி தொடர்ந்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் விரிவாக்கம் செய்யவும் மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கடினமாக உழைத்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

பின்னா் ஆந்திரா மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் அவா் அங்கும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் பயணம் செய்வதற்கு இரண்டு ஏவுகணைகள் பொருத்திய நவீன விமானங்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

விளையா்ட்டுக் செய்திகள் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஈ காட் சாம்பியன் போட்டிகளில் இந்தியாவின் பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ரஞ்சிக் கோப்பையை தொடர்ந்து இரண்டாவது முறையாக விதர்பா வென்றுள்ளது

இங்கிவாந்து லைன்ஸ் இந்தியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று வயநாட்டில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்துவீச தீாமானித்தது